சென்னையில் நோய்த் தொற்றின் தாக்கம் குறைந்து வருவதாக அமைச்சர் திரு க பாண்டியராஜன் கூறியுள்ளார் நாளை தமிழகம் முழுவதும் தளர்வில்லா முழுஊரடங்கு கடைபிடிக்கப்படுகிறது சமூக நல்லிணக்கத்திற்கு எதிரான கருத்துக்களை பதிவிடுவோர்மீது தமிழக அரசு கடும் நடவடிக்கை எடுக்கும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு காமராஜ் தெரிவித்துள்ளார்

தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நோய் தொற்று சிசிக்சை குறித்து அவர் ஆய்வு மேற்கொண்டார் செய்தியாள்களிடம் பேசிய அவர் பின்ன் தமிழகத்தில் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளவா்களின் உயிா்களைப் காப்பதில் நிதி ஒரு பொருட்டு அல்ல என்ற வகையில் மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகக் குறிப்பிட்டார்

அனைத்து மருத்துவ முறைகளும் கொண்டு ஒருங்கிணைந்த சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களில் நான்கு பேருக்கு ப்ளாஸ்மா சிகிச்சை வழங்கப்பட்டு அவர்கள் அனைவரும் குணமடைந்துள்ளதாகவும் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறினார்

சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் ப்ளாஸ்மா வங்கி இன்னும் ஒரிரு நாட்களில் செயல்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்றும் அவர் கூறினார் உயிரிழப்புகளை தடுப்பதற்கான உயர்தர மருந்துகள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார்

சென்னை கொருக்குப் பேட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நோய்த் தடுப்புப் பணியில் சமூக இடைவெளியைப் பராமரித்தல் முகக்கவசம் அணிதல் போன்ற வழிகாட்டுதல்களை மக்கள் உறுதியுடன் கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் விரைவில் கொரோனா இல்லாத மாநிலமாக தமிழகம் மாறும் என்றும் அமைச்சர் திரு பாண்டியராஜன் தெரிவித்தார்

செகண்ட்ஸ் சென்னையில் ஊரடங்கு காரணமாக நோய் தொற்று பரவல் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநகராட்சி ஆணையர் திரு பிரகாஷ் தெரிவித்துள்ளார் சென்னையில் நோய் தொற்று தடுப்பு குறித்த விழிப்புணா்வு மோட்டார் சைக்கிள் பேரணியை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

பிரகாஷ் தெரிவித்தார் அரசின் நெறிமுறைகளை பின்பற்றாதவர்களுக்கு பொருட்களை வழங்க வேண்டாம் என்று உள்ளாட்சித்துறை அமைச்ச் திரு எஸ்பி வேலுமணி கேட்டுக் கொண்டுள்ளார் சென்னையில் இறைச்சி மற்றும் மீன் கடைகளுக்குச் செல்வோர் முக கவசம் அணிவதை கட்டாயம் பின்னபற்ற வேண்டுமென்றும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் மற்றும் குமாரபாளையத்தில் மாவட்ட உரிமையியல் நீதிமன்றம் மற்றும் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ்

சுந்தர் இன்று காணொலிக் காட்சி மூலம் திறந்து வைத்தார் அப்போது பேசிய அவர் இது போன்று கூடுதலாக நீதிமன்றங்களையும் புதிய கட்டிட வசதிகளையும் அரசு தரப்பில் செய்து கொடுப்பதால் வழக்குகள் தேக்கமடையாமல் விரைந்து முடிப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும் என்று தெரிவித்தார் நாமக்கல்லில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில சமூகநலத்துறை அமைச்சர் திருமதி சரோஜா பேசுகையில் நீதித்துறைக்குத் தேவையாள அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தித் தருவதற்கு மாநில அரசு முன்னுரிமை அளித்துள்ளதாக கூறினார்

பொதுமக்களின் குறைகளை தீர்ப்பதற்கு மாநில அரசு முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாகவும் அமைச்சர் திருமதி சரோஜா குறிப்பிட்டார் தமிழகத்தில் நாளை தளர்வில்லா முழுஊரடங்கு கடைபிடிக்கப்படுகிறது

பெட்ரோல் பங்க் களும் நாளை இயங்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது

இதனையடுத்து

சாதி மத இன ரீதியாக சமூக நல்லிணக்கத்துக்கு எதிரான கருத்துக்களை பதிவிடுவோர் மீது தமிழக அரசு கடும் நடவடிக்கை எடுக்கும் என்று உணவுத்துறை அமைச்சா் திரு காமராஜ் தெரிவித்துள்ளாா்

வரும் இரண்டாண்டுகளில் பள்ளிப் பாடங்களை மாணவர்கள் செல்ஃபோன் மற்றும் கனிணியில் பதிவிறக்கம் செய்து படிக்கும் சூழ்நிலை உருவாகும் என்று என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சா் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளாா் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு பாதுகாப்பு உபகரணங்களை வழங்கிய பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

சந்தீப் நந்தூரி தொடங்கி வைத்தார்

தரிசி நிலங்களை மீட்டெடுக்கும் இந்த திட்டம் குறித்து விவசாயி இளங்கோ தமது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்